மத்திய அரசு தெரிவித்துள்ளது

அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது

முடிவு செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமா் திரு நரேந்திரமோடி குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்தை இன்று சந்தித்து பேசினாா் தேசிய மற்றும் சள்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரசசினைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் உலகின் மிகப்பெரிய கோவிட் நல மையம் தில்லியில் திறக்கப்பட்டுள்ளது

ரில் அமைக்கப்பட்டுள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த நல மையத்தை துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் திறந்து வைத்தாா் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவாகள் செவிலியாகள் மற்றும் மருத்துவம்சாா் பணியாளாகள் இதில் பணியமா்த்தப்பட்டுள்ளனா்

இந்தோ திபெத் எல்லைப்படை இந்த மையத்தை உருவாக்கியுள்ளது இதில் பணியமாத்தப் பட்டுள்ளவா்கள் அனைவரும் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்தவா்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த மருத்துவமனையை மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அமித்ஷர் தில்லி முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் உயரதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனா்

பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உள்துறை அமைச்சகம் மற்றும் டாடா நிறுவனம் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களும் இந்த தற்காலிக மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு உதவி உள்ளதாக அவர் தெரிவித்தார்

படுக்கை பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

பரிசோதனைக்கான உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா தன்னிறைவை எட்டியுள்ளதாக அந்த அமைப்பின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் கூறியுள்ளார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனவரி மாதம் முதல் உலக ககாதார அமைப்பின் பரிந்துரைகள் இந்தியாவில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குரு பூர்ணிமாவையொட்டி பிரதமர் திரு நரேநதிரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

நாடு சவாவாள சூழ்நிலையை தற்போது கடந்து கொண்டிருப்பதாக குடியரக துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் குரு பூர்ணிமாவையொட்டி உள்நாட்டிவேயே வடிவமைக்கப்பட்ட எலிமென்ஸ் என்ற செயலியை சாணொலி காட்சி வாயிலாக அறிமுகப்படுத்தி அவர் பேசினார் நாடு எதிர்கொண்டுள்ள அனைத்து சவால்களும் வெற்றிகரமாக முறியடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு பிரதமா அழைப்பு விடுத்திருப்பதை அவா் சுட்டிக்காட்டினார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தகவல் தொழில்நுட்பத்தின் அதிகார மையமாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் வேளாண் உற்பத்திக் குழுக்கள் ஊரகப் பகுதி மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் இது தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் பத்தாயிரம் வேளாண் உற்பத்திக் குழுக்கள் புதிதாக உருவாக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த வேளாண் உற்பத்திக் குழுக்களில் இடம்பெற்றுள்ள விவசாயிகளுக்கு தொழில்நட்ப மற்றும் நிதி உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் வேளாண் விளை பொருட்களுக்கு உரிய சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தித் தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அமைச்சா் கேட்டுக்கொண்டாா் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவிகள் குறித்த விவரங்களையும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார்

ராஜஸ்தாள் மாநிலத்தில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நடப்பு ஆண்டிற்காள இளநிலை மற்றும் முதநிலை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலட் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் குழுக் கூட்டத்தில் இதற்காள முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில கல்வி அமைச்சர் திரு பன்வர்சிங் பட்டி தேர்வுகள் இன்றி அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் என்றார்

இதன் காரணமாக பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகள் மட்டுமே நடைபெற்றன அத்தியாவசிய பணிகள் இன்றி இதர் சேவைகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டதன் காரணமாக முக்கிய நகரங்கள் மற்றும் ஊரகப் பகுதிகளும் வெறிச்சோடி காணப்பட்டதாக எமது செய்தியாள்கள் தெரிவிக்கின்றனர் இந்த முழு ஊரடங்கு எஞ்சியுள்ள ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பின்பற்றப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையே சென்னையில் இந்த நோய் தொற்று பரவல் குறையத் தொடங்கியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த போருரில் இந்த நோய் தொற்று தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நோய்க்கு மருந்து இல்லாததன் காரணமாக முக கவசம அணிவது தனிநபா் இடைவெளியை பின்பற்றுவது

நெய்வேலி அனல்மின் நிலையத்தின் கொதிகலன் வெடித்து ஏற்பட்ட விபத்து தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு உயர்நிலை குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது தேசிய அனவ்மின் கழகத்தின் ஒய்வுபெற்ற இயக்குநர் திரு மொகபத்ரா தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது நெய்வேவி அனல் மின் நிலையத்தின் இயக்குநர் நிலையிலான அதிகாரி ஒருவரும் இது குறித்து விசாரணை நடத்த உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சும்பந்தப்பட்ட பிரிவின் தலைவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விசாரணை முடியும் வரை இந்த அனல்மின் நிலையத்தின் ளரிக்தி பிரிவு இயக்குநர் விடுமுறையில் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜடிஸாவில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நான்கு நக்ஸவைட்டுகள் கட்டுக் கொல்லப்பட்டனர் கந்தமால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்புப படையினர் இன்று அதிகாலை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது இரு தரப்புக்கும் இடையே தப்பாக்கி சண்டை ஏற்பட்டது அப்பகுதியிலிருந்து ஆயுதங்களும் பநிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன